பிரதமர் திரு

தீவிரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுக்க இந்தியாவில் சர்வதேச மாநாடு நடத்தப்படும் என மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சிங்கப்பூர் பயணத்திற்கு மத்திய அரசின் அனுமதி பெறப்பட்டதாகக் கூறுவது தவறானது என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் பிரதமர் திரு

நாளை நடைபெற உள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்பாக இன்று பிரிக்ஸ் வர்த்தக சபைக் கூட்டமும் பிரிக்ஸ் வர்த்தகப் பேரவைக் கூட்டமும் நடைபெறுகின்றன பிரிக்ஸ் வர்த்தகப் பேரவைக் கூட்டத்தில் அனைத்து பிரிக்ஸ் நாடுகளில் இருந்தும் பெரிய அளவிலான வர்த்தக பிரதிநிதிக் குழுக்கள் பங்கேற்கின்றன பிரிக்ஸ் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கான பல்வேறு குழுக்களுக்கு இடையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவது குறித்து பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் உச்சிமாநாட்டில் விவாதிக்க உள்ளனர் பிரிக்ஸ் பொருளாதாரங்களின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால புதுமையாக்கம் என்ற மையக்கருத்து அடிப்படையில் இந்த உச்சி மாநாடு நடைபெறும்

ராம் நாத் கோவிந்தை சந்தித்தார் வரலாற்று உறவுகள் மற்றும் பொதுவான ஜனநாயக உணர்வுகளால் இந்தியாவும் இங்கிலாந்தும் இயற்கையான கூட்டாளி நாடுகள் என்று குடியரசு தலைவர் இந்த சந்திப்பின் போது கூறினார் காமன்வெல்த் கூட்டமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இளவரசர் சார்லசுக்கு வாழ்த்து தெரிவித்த காமன்வெல்த் கூட்டமைப்பை முக்கியமானதாக இந்தியா அவர் மதிப்பதாகவும் சிறு தீவு நாடுகள் மற்றும் வளரும் நாடுகளின் குரலாகவே இந்த அமைப்பு திகழ்வதாகவும் அவர் கூறினார் ஆயுர்வேதத்தில் முக்கிய மருந்தாக கருதப்படும் சம்பா மூலிகைச் செடி ஒன்றை இளவரசர் சார்லஸ் இந்த சந்திப்பின் போது குடியரசு தலைவர் மாளிகையின் மூலிகைத் தோட்டத்தில் நட்டு வைத்தார் தீவிரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது குறித்து சர்வதேச மாநாடு ஒன்றை அடுத்த ஆண்டில் இந்தியா நடத்த இருப்பதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் இன்று விசாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போலி ரூபாய் நோட்டுக்கள் மற்றும் போதை மருந்து கடத்தல் மூலம் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவி வருவது குறித்துக் கவலை வெளியிட்டார் ஏழைகள் மற்றும் பின்தங்கிய பிரிவினரின் நலன்களை மேம்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாடுபட்டு வருவதாகவும் கூட்டாட்சி தத்துவத்தில் மத்திய அரசுக்கு மிகுந்த நம்பிக்கை இருப்பதால் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

வேட்புமனு பரிசீலனை நாளை நடைபெறும்

மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்று குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட நிலையில் கூட்டணி அரசு ஒன்றை அமைப்பது குறித்து அரசியல் செயல்பாடுகளும் ஆலோசனைகளும் தீவிரமடைந்துள்ளன காங்கிரஸ் மற்றும் சிவசேனாவுடன் இணைந்து கூட்டணி அரசு அமைப்பதற்கான முயற்சிகளில் தேசியவாத காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது

இதற்கிடையே சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே நேற்று இரவு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அகமது படேலை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு பற்றிய விவரங்களை திரு அகமது படேல் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியிடம் எடுத்து கூறுவார் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது கர்நாடகத்தில் உள்ள எடியூரப்பா அரசை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது

காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அபிஷேக் சிங்வி செய்தியாளர்களிடம் பேசுகையில் பண பலத்தின் வெட்கக்கேடான பயன்பாடு மூலம் ஜனநாயகத்தை சீர்குலைக்க பிஜேபி முயன்றதே நீதிமன்றத் தீர்ப்பினால் தெளிவாகி இருப்பதாக கூறினார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகமும் தகவல் உரிமைச் சட்டத்தின் கீழ் வரக்கூடிய பொது அலுவலகம் தான் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு

தீர்ப்பை வெளியிட்ட அரசியல் சாசன அமர்வில் நீதிபதிகள் திரு

வி ரமணா திரு

ஒய் சந்திர சூட் திரு தீபக் குப்தா திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோரும் இடம் பெற்று இருந்தனர்

புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அண்மையில் தாம் மேற்கொண்ட சிங்கப்பூர் பயணத்திற்கு வெளியுறவு அமைச்சகத்திடம் அனுமதி பெறப்பட்டதாக தெரிவித்து இருப்பது தவறானது என்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் இதற்கு ஆதாரமாக முதலமைச்சர் காட்டும் படிவங்கள் மத்திய அரசிடம் முன்அனுமதி பெறுவதற்கான ஆவணங்களே தவிர அனுமதி வழங்கப்பட்டதற்கான சான்று அல்ல என்று வாட்ஸ்ஆப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அண்மையில் துபாய் சென்றதற்கான காரணங்களையும் இதற்கான அனுமதி பெறப்பட்டதா என்பது பற்றிய விவரங்களையும் மக்களுக்கு வெளியிட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார்

முதலமைச்சரின் சிங்கப்பூர் பயணத்தின் போது உடன் சென்ற அமைச்சருக்கு அனுமதி அளித்தது யார் என்றும் டாக்டர் கிரண்பேடி வினவியுள்ளார் காரைக்காலில் இன்று புதுச்சேரி அரசின் மக்கள் குரல் மக்கள் குறை தீர்ப்பு முகாமை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தொடக்கி வைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர்

சிவக்கொழுந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் நடிகர்கள் கணேஷ் விக்னேஷ் உதயா நடிகை ஆர்த்தி தயாரிப்பாளர் திரு ஐசரி கணேஷ் உள்ளிட்டவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கலை இலக்கிய பேரவையின் பிரதிநிதிகளும் நாடக மற்றும் தெருக்கூத்து கலைஞர்களும் சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக ஈஸ்வரன் கோவிலில் இருந்து கருவடிக்குப்பம் மயானம் வரை ஊர்வலம் ஒன்றும் நடைபெற்றது

அனந்தராமன் இன்று பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் அதிகாரிகள் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர்

தங்க விக்ரமன் தெரிவித்துள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் போலியான காரணங்களை சொல்லி உள்ளாட்சித் தேர்தலை அரசு தாமதப்படுத்தி வருவதால் இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதுடன் கல்வி சுகாதாரம் சாலை குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் மக்களும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார்

சென்னை உச்சநீதிமன்றம் மற்றும் வலியுறுத்தலையும் மீறி புதுவை அரசு உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மறுப்பது மக்கள் விரோத நிலைப்பாடு என்றும் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தினால் எம்எல்ஏக்களின் அதிகாரம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சமே தாமதங்களுக்கு காரணம் என்றும் திரு தங்க விக்ரமன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியை இன்னொரு சிங்கப்பூராக மாற்றுவதை விட சூதாட்ட நகரமாக மாற்றவே ஆட்சியாளர்கள் விரும்புவதாகவும் அண்மையில் சிங்கப்பூர் சென்ற முதலமைச்சர் திரு

நாராயணசாமி புதுவையில் சூதாட்ட மையங்களை அமைப்பது பற்றியே ஆலோசனை நடத்தி இருப்பதாகவும் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் கூறியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் புதுவையில் சூதாட்ட மையங்கள் அமைக்கப்பட்டால் இளைஞர்களின் வாழ்க்கை பாழாகும் என்பதால் அஇஅதிமுக இதை ஒருபோதும் அனுமதிக்காது என்றார்

நாராயணசாமி இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டிய அதிகாரிகளை சிங்கப்பூருக்கு அழைத்து செல்லாதது ஏன் என்றும் திரு

தீவிரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுக்க இந்தியாவில் சர்வதேச மாநாடு நடத்தப்படும் என மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சிங்கப்பூர் பயணத்திற்கு மத்திய அரசின் அனுமதி பெறப்பட்டதாகக் கூறுவது தவறானது என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார்